கிராமப்புற தூய்மை பற்றிய நாட்டின் மிகப்பெரிய ஆய்வுக் கணக்கெடுப்பை மத்திய அரசு இன்று தொடக்கி உள்ளது

அஸ்ஸாம் மாநில குடிமக்கள் பட்டியல் தொடர்பாக எதிர்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இன்றும் மாநிலங்களவை நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது இன்று பூத்திய நேரத்தின் போது காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆனந்த் சர்மா இப்பிரச்சனையை எழுப்பி பேசுகையில் அஸ்ஸாம் ஒப்பந்தத்தை அமல்படுத்தும் துணிச்சல் ராஜீவ்காந்திக்கு இருக்கவில்லை என்று பேசியதற்காக பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தினார்அவைக்குறிப்புகளை படித்து பார்த்து நடவடிக்கை எடுப்பதாக மாநிலங்களவைத் தலைவர் திரு

உறுப்பினர்களிடையே பொது கருத்து இருந்தால் விவாதிக்கலாம் என அவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறிய போதிலும் பொ துக்கருத்து இல்லாததால் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது உணவு இடைவேளை முடிந்த பின்னர் விவாதங்களில் தொடர்ந்து பேச திரு அமித் ஷாவை பேரவைத் தலைவர் அனுமதித்த போதிலும் ஒருவரே இருமுறை பேச முடியாது என சில எதிர் கட்சி உறுப்பினர்கள் ஆட்சேபித்ததால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது அமளிக்கிடையே அவையின் இன்றைய நடவடிக்கைகள் ஒத்தி வைக்கப்பட்டன தனிநபர் விவரங்களை பாதுகாப்பதற்கான உத்தேச டேட்டா பாதுகாப்பு சட்டம் குறித்து விரைவில் மாநில அரசுகளிடம் கருத்து கேட்கப்படும் என மத்திய சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று மக்களவையில் தெரிவித்துள்ளார் முழுமையான ஆலோசனைகளின் அடிப்படையில் சட்டம் கொண்டுவரவே அரசு விரும்புவதாக இன்று கேள்வி நேரத்தின் போது அவர் தெரிவித்தார்

ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு ஊர்ஜித் பட்டேல் தலைமையில் மும்பையில் இன்று நடைபெற்ற பணக் கொள்கைக் குழுவின் கூட்டத்தில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டது

கருணாநிதியின் உடல்நிலை சீராகி வருவதாக தெரிவித்துள்ள திரு

ஸ்டாலின் தொண்டர்கன் உயிரை மாய்த்துக்கொன்ளும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இதற்கிடையே நடிகர் விஜய் உள்ளிட்டோர் இன்று சென்னை காவிரி மருத்துவமனையில் திரு

ஸ்டாலினை சந்தித்து திரு கருணாநிதியின் உடல்நிலை குறித்து விசாரித்தனர்

நியமன அனுமதிக்கப்படுவார்களா என்ற சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சட்டப்பேரவைச் செயலர் அழைப்பு அனுப்பியதன் பேரில் திரு கவாமிநாதன் திரு சங்கர் தரு செல்வகணபதி ஆகிய மூன்று நியமன எம்எல்ஏக்களும் இன்றய கூட்டத் தொடரில் கலந்து கொண்டனர் அவையின் அலுவல்கள் தொடங்கிய உடனேயே பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் நிதி மசோதாவை எடுத்துக் கொண்ட போது அஇஅதிமுக உறுப்பினர் திரு அன்பழகன் குறுக்கிட்டு நிதி மசோதாவை நிறைவேற்றும் முன்பாக துணைநிலை ஆளுநரின் நிபந்தனைகளை ஏற்றுக் கொண்டுதான் சட்டமன்றம் கூட்டப்பட்டுள்ள தா என்பதை தாம் அறியவிரும்புவதாக கூறினார் துணைநிலை ஆளுநர் அவையின் கண்ணியத்தை குலைத்திருப்பதாகவும் இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் புகார் செய்யப்பட்டுள்ளதா என்பதை அரசு விளக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இதை ஆட்சேபித்ததால் அவையில் அமளி ஏற்பட்டது சென்னை உயர்நீதமன்ற தீர்ப்பிற்கு பின்னர் நியமன எம்எல்ஏக்களை அவையில் அனுமதிக்காத சபாநாயகர் தற்போது அவர்களை அனுமதித்திருப்பது ஏன் என திரு அன்பழகன் வினவினார்

நாராயணசாமி பதில் அளிக்கையில் பேசுகையில் நியமன எம்எல்ஏக்களை சட்டமன்றத்தில் அனுமதிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் துணை நிலை ஆளுநர் நிதி ஒதுக்கீட்டு மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்த போது நிபந்தனை விதிக்கும் அதிகாரம் துணை நிலை ஆளுநருக்கு இல்லை என்பதை வலியுறுத்தி ராத்நிவாசிற்கு தாம் கடிதம் எழுதியதாகவும் உச்சநீதமன்ற கருத்துக்கள் குறித்து பேரவைத் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதை தாம் இக்கடிதத்தில் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் கடிதத்தின் நகல் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் அனுப்ப பட்ட போதிலும் துணைநிலை ஆளுநரிடம் இருந்து பதில் வரவில்லை என்று முதலமைச்சர் தெரிவித்தார் இதை தொடர்ந்து உறுப்பினர் திரு

நிதி ஒதுக்கிட்டு மசோதா நிறைவேறிய உடன் காங்கிரஸ் உறுப்பினர் திரு

வைத்திலிங்கம் பதில் அளித்தார் அதன் பின்னர் நீதமன்ற தீர்ப்பை பொறுத்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நியமன எம்எல்ஏ க்களுக்கு சட்டமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமை கிடையாது என அவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று மற்றொரு காங்கிரஸ் உறுப்பினர் திரு அனந்தராமன் மற்றொரு ஒழுங்கு குறிப்பு மூலம் வெளியிட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள பேரவைத் தலைவர் முன் வந்த போதிலும் ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை திர்மானமாக நிறைவேற்ற முடியாது என்று காங்கிரஸ் மற்றும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் ஆட்சேபனை வெளியிட்டனர் உச்சந்திமன்ற திர்ப்பு வெளியாகும் வரை இத்தகைய திர்மானத்தை நிறைவேற்ற முடியாது என்று நியமன உறுப்பினர்களில் ஒருவரான திரு செல்வகணபதி வலியுறுத்தினார் ஆட்சேபணைகளுக்கு இடையிலேயே குரல் ஓட்டு மூலம் தீர்மானம் நிறைவேற்ற பட்ட நிலையில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்

கர்நாடாக அணைகளில் உபரி நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணைக்கு வந்து சேரும் நீரின் அளவும் குறைந்து வருகிறது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் அஸ்ஸாம் மாநில குடிமக்கள் பட்டியல்தொடர்பாக எதிர்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இன்றும் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது கிராமப்புற தூய்மை பற்றிய நாட்டின் மிகப்பெரிய ஆய்வுக் கணக்கெடுப்பை மத்திய அரசு இன்று தொடக்கி உள்ளது